புரோகித் கேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழக அரசின் புதிய பாடத்திட்டம் குறித்து ஆசிரியர்களுக்கு விரைவில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் கூறியுள்ளார்

பாதி அளவு குறைக்கப்பட உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார்

காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒருபோதும் அமைக்கக்கூடாது என முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா கூறியுள்ளார்

உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட குழுக் கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது

வறட்சி மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிற மாநிலங்களுக்கும் நிவாரண நிதி வழங்க கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இயற்கை வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் சூரிய ஒளி மின்சக்தியை பாதுகாக்கும் வகையிலும் போதிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ளவாறு புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ளுமாறு கட்டுநா்களை ஆளுநா் திரு பன்வாரிலால் புரோகித் கேட்டுக்கொண்டுள்ளாா் சென்னையில் இந்திய கட்டுநா்கள் சங்கத்தின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே மற்றும் கிராமப்புற கட்டுமாளப் பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் அடிப்படை கட்டுமானத் துறை மற்றும் அதனை சார்ந்த சிமெண்ட் இரும்பு போன்ற கட்டுமானப் பொருட்கள் உற்பத்திக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதால் கட்டுமானத் துறை வளா்ச்சிப் பெறும் என்றும் ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்தாா் கட்டுமானத் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதுடன் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயரும் தொழிலாளர்கள் போதிய வருமானம் பெறுவதற்கு கட்டுமானத் துறை உதவுவதாகவம் அவர் கூறினார் சண்டிகள் மருத்துவ கல்லூரியில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மாணவர் கிருஷ்ண பிரசாத் குடும்பத்திற்கு முதலமைச்சின் பொதுநிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்க தமிழக திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அனுதாபம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மாணவர் கிருஷ்ண பிரசாத்தின் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவர தேவையான அனதைது உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய பாடத்திட்டம் குறித்து ஆசிரியா்களுக்கு விரைவில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித் துறை அமைச்ச் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

கோடைக்காலத்தில் பள்ளிக்கூடங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆவோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டைப் பதிவு பெயர்களை நீக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

எனவே மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இதுகுறித்து நேரில் ஆய்வு நடத்தி இரட்டை பதிவுகளை நீக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மதச்சா்பின்மை என்பது இந்திய மக்களின் ரத்தத்தோடு கலந்த ஒன்று என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மதச்சார்பின்மை பற்றி இந்திய மக்களுக்கு யாரும் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றார் நாட்டின் அடுத்த தலைமுறையினரான குழந்தைகளை பொறுப்புமிக்க குடிமக்களாக மாற்ற உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினாா்

புதுதில்லியில் நபாா்டு வங்கி நிா்வாகக் குழுக் கூட்டத்தில் பேசிய அவா் இந்த கடன் இலக்கு அடுத்த நிதியாண்டில் எட்டப்படும் என்றார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்துத் துறையினரும் ஒன்றுபட்டு பாடுபடுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயத் துறையில் முதலீட்டை அதிகரிக்க வங்கிகள் நீண்ட கால முதலீட்டுத் திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நிதியமைச்சர் கேட்டுக்கொண்டார் மத்திய கல்வி பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கான என் சி இ ஆர் டி பாடத்திட்டம் தற்போதுள்ளதை விட பாதி அளவாக குறைக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கள் தெரிவித்துள்ளாா் இதுதொடர்பாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இரண்டு மாதங்களுக்குள் தெரிவிக்கும்படி தமது அமைச்சகமும் என் சி இ ஆர் கருத்து நிறுவனமும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா மற்றும் நாகாலாந்தில் இன்று சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது

நாகாலாந்தில் ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மேகாலயாவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கண்ணிவெடி விபத்தில் உயிரிழந்ததால் ஒது தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒருபோதும் அமைக்கக்கூடாது என முன்னாள் பிரதம் திரு தேவகவுடா வலியுறுத்தியுள்ளார் பெங்களூரூவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் கா்நாடகத்திற்கு சிக்கல் ஏற்படும் என்றாா்

காவிரி விவகாரத்தில் கா்நாடக அரசின் நிலைப்பாட்டை மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அஇஅதிமுக அரசு அதன் முழு பதவி காலத்தையும் பூர்த்தி செய்யும் என மின்துறை அமைச்சா் திரு பி தங்கமணி கூறியுள்ளாா் நாமக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அஇஅதிமுக வின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் தருமபுரி மாவட்ட மக்கள் வேலை தேடி பிற மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு குடிபெயருவதை தடுக்கும் வகையில் இம்மாவட்டத்திலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டபின் செய்தியாள்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

ஜோ்டான் மன்னா் அப்துல்லா பின் அல் ஹூசேன் இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் நேபாளத்தில் பிரதமர் திரு கே பி ஷர்மா ஓலி தலைமையிலான அமைச்சரவையில் நான்கு புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பிரதமரின் வெளிநாட்டு விமானப் பயணத்திற்கான செலவு விவரங்களை தெரிவிக்கும்படி வெளியுறவு அமைச்சகத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

ஊழலை ஒழிப்பதற்கான லோக் பால் அமைப்பை ஏற்படுத்துவதில் தாமதம் காட்டுவது ஏன் என பிரதம் திரு நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நாளை மறுநாள் தொடங்கும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடருடன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஒய்வு பெற இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளா் மோா்னே மோா்கல் அறிவித்துள்ளாா்